அரசுஉறுதிபூண்டுள்ளதாகபிரதமா் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளாா்

மையம் தெரிவித்துள்ளது

இனிவிரிவானசெய்திகள் மாற்றுத்தினாளிகளின் நலனைபாதுகாக்கவும் எதிர்காலத்தில் அவர்களுக்குஉரிய அங்கீகாரத்தைஅளிக்கவும் மத்திய அரசுஉறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திருநரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் உலகமாற்றுத்திறனாளிகள் தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டிவெளியிட்டசெய்தியில் பல்வேறுதுறைகளிலும் மாற்றுத்திறனாளிகள் நிகழ்த்தம் சாதனைநமக்குஉந்துசக்தியாக இருக்கிறதுஎன்றுகுறிப்பிட்டுள்ளார் புதுதில்லியில் இன்றுநடைபெற்றநிகழ்ச்சியில் குடியரசுதுணைத்தலைவா் திருவெங்கையாநாயுடு சாதனை புரிந்தமாற்றுத்திறனாளிகளுக்குவிருதுகளைவழங்கிபேசினார் உலகஊனமுற்றோா் தினம் என்றுஅழைக்கப்படுவதை மாற்றுத்திறனாளிகள் தினம் என்றுமாற்றவேண்டுமென்றுஅவா கேட்டுக் கொண்டார்

மாற்றுத்திறனாளிகளுக்குசிறப்பாகசேவை புரிந்தமாவட்டத்துக்கானதேசியவிருதைதருமபுரிமாவட்டஆட்சியர் திருமதிமலர்விழி இன்றுபெற்றுக் கொண்டார் அந்நியமுதலீட்டைஈர்க்கும் வகையில் மேலும் சீர்திருத்தங்களைகொண்டுவரஅராசுதயாராகஉள்ளதுஎன்றுமத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்திருக்கிறார் புத்தில்லியில் இந்தியா ஸ்வீடன் தொழிலதிபர்கள் உச்சிமாநாட்டில் உரையாற்றியஅவர் நிறுவனங்கள் வரிக்குறைப்பு உள்ளிட்டபல்வேறுநடவடிக்கைகளைஅரசுஏற்கனவேதொடங்கியுள்ளதுஎன்றுகுறிப்பிட்டாா் வங்கித்குறை காப்பீடு சுரங்கம் போன்றவற்றில் மேலும் சீர்திருத்தங்களைகொண்டுவரஅரசுஉறுதிபூண்டுள்ளதால் கட்டமைப்பு திட்டங்களில் இந்தியாவின் தாராளமாகமுதலீடுசெய்யமுன்வருமாறு ஸ்வீடன் தொழிலதிபர்களைஅவர் கேட்டுக் கொண்டார் அடுத்தஐந்துஆண்டுகளில் ஒருலட்சம் கோடி ரூபாய் பிரிவில் முதலீடுசெய்ய அரசுதிட்டமிட்டுள்ளதாகவும் திருமதிநிர்மலாசீதாராமன் தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநிலசட்டப்பேரவைக்குறந்தாவதமற்றம் இறதிக் கட்டதேர்தலுக்கானவேட்புமதைாக்கல் செய்ய இன்றுகடைசிநாளாகும் வேட்பு மனுக்கள் மீதானபரிசீலனைநாளைநடைபெறவுள்ளது வேட்பு மனுக்களைதிரும்பபெறவரும் ஆறாம் தேதிகடைசிநாளாகும்

இதற்கிடையே இரண்டாவதுமற்றும் மூன்றாம் கட்டவாக்குப் பதிவுக்கானதேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது

இதையொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடிவெளியிட்டுள்ளசெய்தியில் இந்தியசுதந்திரப் போராட்டத்தில் அரசியல் சாசனத்தைதொகுப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் ராஜேந்திரபிரசாத் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் அவரதுஎளிமையும் அறிவாற்றலும் நாட்டுமக்களுக்குஉந்துசக்தியாகவிளங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்

விக்ரம் லேண்டர் விழுவதற்குமுன்னால் அந்தபகுதியின் நிலப்பரப்பைசித்தரிக்கும் புகைப்படத்தையும் விழுந்தபின்னா் எடுக்கப்பட்டபடத்தையும் நாசாவெளியிட்டுள்ளது

இன்றுளமதுசெய்தியாளிடம் இதனைத் தெரிவித்தஅவர் தென் மாவட்டங்களில் கனமழழபெய்யவாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார்

இதனிடையேநீலகிரிமாவட்டத்தில் பாதிக்கப்பட்டபகுதிகளைமுதலமைச்சர் ழழையால் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுநேரில் ஆய்வு செய்யவுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்துவரும் கனமழைகாரணமாகஅம்மாவட்டத்தில் உள்ளவரதமாநதிஅதன் முழு கொள்ளளவைஎட்டியுள்ளது இதன் காரணமாகஅணைக்குவரும் நீர் அப்படியேவெளியேற்றப்படுகிறது

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரைசந்தித்துஅவர் ஆறுதல் கூறினார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குதற்போதுஅறிவித்துள்ளநான்குலட்சம் ரூபாய் நிவாரணஉதவியைஉயர்த்திவழங்க வேண்டுமென்றுஅவர் கேட்டுக் கொண்டார் விருதுநகர் மாவட்டம் சூலக்கரையைச் சென்ந்தஒன்பதுவயதுமாணவிசிறியகண்ணாடிமீன் தொட்டிக்குள் அமர்ந்துயோகாசனம் செய்துசாதனைபடைத்துள்ளார்

இன்றுநடைபெறுவதாக இருந்தநாடாளுமன்றகூட்டம் இதன் காரணமாகநிறுத்திவைக்கப்பட்டுள்ளது அடுத்தகூட்டம் அடுத்தமாதம் மூன்றாம் தேதிநடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

தீவிரவாதத்திற்குஎதிராக இரு நாடுகளும் இணைந்தபோராடுவதுஎன்று இந்தசந்திப்பின்போதுமுடிவு செய்யப்பட்டது கடற்படையின் முதல் பெண் விமானிஎன்றபெருமையைதுணைவெப்டினன்ட் ஷிவாங்கிபெற்றுள்ளார் பீஹார் மாநிலம் முஷாபர்பூரைச் சேர்ந்த இவர் குறுகியகாலபணித்திட்டத்தின் மூலம் இந்தியகடற்படையில் கடந்தஆண்டு ஜுன் மாதம் பணியில் சேர்ந்தார்

இன்றுநடைபெறும் வாலிபால் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தாளைஎதிர்கொள்கிறது மகளிர் பிரிவில் இந்தியா நேபாளஅணியைஎதிர்கொள்கிறது